திருமைதிரிபாலசிறிசேனாஉள்ளிட்டதலைவர்களைதொடர்ச்சியாகசந்தித்துஇருதரப்பு உறவுகள் குறித்துபேசிவருகிறார்

மேற்கொண்டநடவடிக்கையில் ஒருபயங்கரவாதிகொல்லப்பட்டான் இந்தியகப்பற்படையின் புதியதலைமைதளபதியாகஅட்மிரல் கரம்பீர் சிங் இன்றுபொறுப்பேற்றார்

நாட்டின் பல்வேறுபகுதிகளில் கடுமையானஅனல்காற்றுவீசுகிறது

உலக புகையிலைஎதிர்ப்பு தினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

இந்தியவீரர்கள் மூன்றுபேர் பங்கேற்கின்றனர் இனிவிரிவானசெய்திகள் திருநரேந்திரமோடிபிரதமராகபதவியேற்றபின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கிர்கிஸ்தான் அதிபர் திருகுரோன்பே ஜீன்பெக்கோவ்வுடன் இருதரப்பு உறவுகள் குறித்தபேச்சுநடத்தினார்

இந்தஅழைப்புக்குநன்றிதெரிவித்ததிருநரேந்திரமோடி கிர்கிஸ்தான் பயணத்தைஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாககுறிப்பிட்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர் என்றமுறையில் பதவியேற்பு விழாவில் திரு ஜீன்பெக்கோவ் பங்கேற்றதற்கும் பிரதமர் மகிழ்ச்சியைவெளிப்படுத்தினார்

இந்தசந்திப்பின்போது இலங்கையின் நான்குஅமைச்சர்கள் உடன் இருந்தனர் இலங்கைமக்கள் மற்றும் இந்தியவம்சாவளிதமிழர்கள் சார்பில் அந்நாட்டுஅமைச்சர் திருமனோகணேசன் பிரதமர் திருமோடிக்குவாழ்த்துத் தெரிவித்தார்

பங்களாதேஷ் அதிபர் திருஅப்துல் ஹமீது நேபாளபிரதமர் திருகேபி ஷர்மாஜலி பூடான் பிரதமர் திருலோட்டேஷெரிங் ஆகியோர் பிரதமர் திருநரேந்திரமோடியை இன்றுசந்திக்கஉள்ளனர் மத்தியஅமைச்சரவையின் முதலாவதுகூட்டம் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் இன்றுமாலை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது நாடாளுமன்றகூட்டத்தைநடத்துவதற்கானதேதிகுறித்து இன்றையகூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றதெரிகிறது

வரும் நாட்களில் பாதுகாப்புக்கானஅமைச்சரவைக் குழு நாடாளுமன்றவிவகாரங்களுக்கானஅமைச்சரவைக் குழு அரசியல் விவகாரங்களுக்கானஅமைச்சரவைக் குழு போன்றபல்வேறுஅமைச்சரவைக் குழுக்களைபிரதமர் முடிவுசெய்வார் ஐம்மு கஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் இன்றுஅதிகாலைபாதுகாப்புப் படையினருக்கும் பயங்கரவதிகளுக்கும் இடையேஏற்பட்டதப்பாக்கிசண்டையில் பயங்கரவாதிஒருவன் கொல்லப்பட்டான் ராணுவவீரர் ஒருவர் காயமடைந்தார் ரானுவம் மாநிலகாவல்துறை மத்தியரிசர்வ் போலீஸ்படைஆகியோரைக் கொண்டகூட்டுக் குழுவினர் இப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கையைமேற்கொண்டபோதுபயங்கரவாதிகள் துப்பாக்கியால் கட்டனர் இதற்குபாதுகாப்புப் படையினர் பதிலடிகொடுத்தனர் இந்தியகப்பற்படையின் தலைமைதளபதியாக அட்மிரல் பரம்வீர்சிங் இன்றுபொறுப்பேற்றார்

கப்பற்படையின் தலைமைதளபதியாக இருந்தஅட்மிரல் சுனில் வங்பா இன்றுஒய்வுபெற்றார் உள்நாட்டுமொத்தஉற்பத்தி நாட்டின் இந்தநிதியாண்டில் புள்ளிஒருசதவீதமாகவும் ஏழு அடுத்தநிதியாண்டில் ஏழு புள்ளி இரண்டுசதவீதமாகவும் இருக்கும் என்றுகணிக்கப்பட்டுள்ளது

தொழில்துறை வங்கி நிதிச்சேவைபிரிவுகள் ஆகியவற்றைச் சேர்ந்தபொருளாதாரநிபுணர்களிடையே இம்மாதம் இதற்கானஆய்வு நடத்தப்பட்டது சிபிஐ யின் முன்னாள் சிறப்பு இயக்குநர் திருரகேஷ் அஸ்தானாதொடர்புடையலஞ்சஊழல் வழக்குவிசாரணையமுடிக்கதில்லிஉயா்நீதிமன்றம் சிபிஐ க்குமேலும் நான்குமாதஅவகாசம் அளித்துள்ளது காவல்துறைகண்காணிப்பாளர் அஸ்தானா திருதேவேந்திரகுமார் இடைத்தரகராக திரு இருந்தமனோஜ்பிரசாத் ஆகியோருக்குஎதிராகதொடரப்பட்டுள்ளவழக்கின் புலன் விசாரணையமுடிப்பதற்குகூடுதல் அவகாசம் தேவைஎன்றசிபிஐ யின் கோரிக்கைக்குநீதிபதிமுக்தாகுப்தாஏற்றுக் கொண்டார்

இந்தஅவகாசம் முடிந்தநிலையில் மீண்டும் நீதிமன்றத்தைசிபிஐஅனுகியது நாட்டின் பல்வேறுபகுதிகளில் கடுமையானஅனல் காற்றுவீசுகிறது

மேலும மூன்றுநாட்களுக்குபலமாவட்டங்களில் அனல் காற்றுவீசும் என்றுவானிலைஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தெலங்கானா மகாராஷ்டிராவின் வித்பாபகுதி மத்தியபிரதேசம் ஜார்க்கண்ட் உத்திரபிரதேசம் ஒடிஸாஆகியவற்றின் பலபகுதிகளில் அடுத்த இரண்டுஅல்லது மூன்றுநாட்களுக்குஅனல் காற்றுவீசக்கூடும் உலக புகையிலைஎதிர்ப்பு நாள் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

இந்தகூட்டத்தின் தொடக்கஅமா்வில் பேசியமத்தியசுகாதாரத்துறைசெயலாளா் திருமதிப்ரீத்திசூடன் புகையிலைப் பழக்கத்தைகுறைப்பதுமிகவும் சிக்கலானஒன்றுஎன்றும் புகையிலைநுகாவைதடுக்க சமூகத்தினாின் ஈடுபாடுமிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார் அமெரிக்காவில் நடைபெற்ற ஆங்கிலத்தைஎழுத்துக்கூட்டிஉச்சரிக்கும் போட்டயில் இந்தியவம்சாவளியைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் உட்படஎட்டுபோ் வெற்றிபெற்றுள்ளனர்

ரிஷிகந்தாஸ்ரீ சாகேத் சுந்தர் ஷ்ருதிகாபதி சோஹும் சுகதாங்கர் அபிஜய் கொடாலி ரோகன் ராஜா கிறிஸ்டோபர் செராவோ எரின் ஹோவர்ட் ஆகியோர் இணைசாம்பியன்களாகஅறிவிக்கப்பட்டுள்ளனர்

அவர்களின் மீன்பிடிபடகையும் பறிமுதல் செய்தனர் அவர்களின் படகில் ஆட்சேபத்திற்குரியபொருட்கள் எதுவும் இல்லைஎன்றுபாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன பாகிஸ்தானைச் சே்ந்த இரண்டுநபர்களையும் எல்லைப் பாதுகாப்புப் படையினர் இன்றுகாவல்துறையிடம் ஒப்படைப்பார்கள் என்றுதெரிகிறது விளையாட்டுசெய்திகள் முதலில் உலககோப்பைகிரிக்கெட் போட்டிகுறித்தசெய்திகள்

டிவிஜ் சரணுடன் தென்னாப்பிரிக்காவின் மார்ஸிலோடெமோலினரும் ரோகன் போப்பண்ணாவுடன் ருமேனியாவின் மேரியஸ் கோபிலும் லியாண்டர் பெயஸூடன் பிரான்ஸின் வினாய்ட் பேரே யும் இணைந்துவிளையாடுகின்றனர்